நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்றுவேளாண் மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்தியவிளையாட்டு ஆணையம் முடிவு செய்துள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்றுவேளாண் மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் விவசாயிகளின் பொருட்கள் உற்பத்திமற்றம் வர்த்தகம் விவசாயபொருட்களுக்குவிலைஉத்தரவாதம்விவசாயசேவைகள் மசோதாமற்றும் அத்தியாவசியபொருட்கள் திருத்தசட்டமசோதாஆகிய முன்றுமகோதாக்கள் சட்டமாக்கப்பட்டுள்ளன விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கும் நோக்கில் மத்தியஅரசு இந்தசட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது விவசாயபொருட்கள் வர்த்தகசட்டத்தின் விவசாயிகள் தங்களின் மூலம் விலைபொருட்களைமின்னணுமுறைகளின் மூலம் விற்பனைசெய்யலாம் நேரடியாகபொருட்களைவிற்பதற்கானவழிகிடைத்துள்ளது விளைபொருட்களைபயிரிடுவதற்குமுன்னரேபயிர்களுக்கானவிலைநிர்ணயம் செய்துடத்தரவாதம் கொடுக்கப்படும் இது தொடர்பாகஒப்பந்தங்களில் உறுதிசெய்யப்படும் என்றுமற்றொருசட்டத்தில் கூறப்பட்டுள்ளது

அசாதாரணகுழலில் போர் மற்றம் பஞ்சம் ஏற்படும் சூழலில் மத்தியஅரசு இதற்கானநடவடிக்கைஎடுக்கும் விவசாயிகளின் பாதுகாப்பதற்குமாநிலங்களுக்குவெளியேஉள்ளசந்தைகளில் நலனைப் விற்பனைசெய்வதற்குவகைசெய்யப்பட்டுள்ளது விவசாயிகளுக்குநிலையாளவருமானத்தைஉறுதிசெய்வதற்கும் விவசாயிகள் தங்கள் பொருட்களைளங்குவேண்டுமானாலும் விற்பனைசெய்யவும் சுட்டம் வகைசெய்கிறது

வடகிழக்குமாநிலங்களின்பாரம்பரியம் கலாச்சாரம் சுற்றுலாதொடர்பான நாள்இணையவழிகருத்தரங்கைஉள்துறைஅமைச்சர்திரு அமித்ஷாநேற்தொடங்கிவைத்தார் அவர்பேசும்போது வடகிழக்குபிராந்தியத்தின்கலாச்சாரம்தனித்துவமானது என்றும் அதைஅந்தப்பிராந்தியமக்கள்பேணிபாதுகாத்துவருகி றார்கள்என்றும்தெரிவித்தார் இந்தபிராந்தியத்தில்கட்டமைப்புவசதிகளைபெருக்குவத ற்குமோடிஅரசாங்கம்முன்னுரிமைஅளித்துவருகிறது உ லகின்முக்கியமானசுற்றுலாமண்டலமாகஇந்தபிராந்திய ம்மாறும்என்றும்உள்துறைஅமைச்சர்தெரிவித்தார் ஒருபகுதியின்வளர்ச்சிக்குஅமைதிமுக்கியம்என்றுகுறிப் பிட்டஅவர் மோடிஅரசுஅதற்காகபல்வேறுமுயற்சிகளைமேற்கொ ண்டதுஎன்றுதெரிவித்தார்

அமித்ஷாமேற்கோள்காட்டினார் வடகிழக்குபிராந்தியவளர்ச்சித்துறைஅமைச்சர்திரு

இந்தபிராந்தியம்சிறந்தசுற்றுலாமண்டலமாகஉருவாகும் என்றும்அவர்தெரிவித்தார் வடகிழக்குமாநிலங்களின்மு தலமைச்சர்கள்இந்தஇணையவழிகருத்தரங்கநிகழ்ச்சி யில்பங்கேற்றனர்

கோவிட் தொற்றுகுறித்துயாரும் கவனமில்லாமல் இருக்கக் கூடாதுஎன்றுகூறியஅவர் வழிபாட்டுத் தலங்களிலும் தனிமனித இடைவெளியைகடை பிடிக்கவேண்டியதுகட்டாயமாகும் என்றார் வீட்டைவிட்டுவெளியில் செல்லும் போதுகட்டாயம் முகக் கவசம் அணியவேண்டும் என்றஅவர் வலியறுத்தினார் அரசும் மக்களும் இணைந்தகோவிட் தொற்றுக்குஎதிராகசெயல்படவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் தொற்றுகுறித்தவெளியாகும் புள்ளிவிவரங்கள் அவ்வப்போதமாறிவருவதால் அதைப் பற்றிகவனம் கோவிட் தொற்றுஅதிகம் பரவாமல் செலுத்தாமல் இருப்பதற்குஎடுக்கவேண்டியநடவடிக்கைகளுக்குமுக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டும் என்றார் கோவிட் தொற்றுபரிசோதனைகட்டணங்களைதனியார் மருத்துவமனைகள் குறைத்துக் கொள்ளவேண்டும் என்றுஅவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாகபலமாநிலமுதலமைச்சர்களுடன் அவர் ஆலோசித்துள்ளதாகஅவர் கூறினார் தரமானஉயர் ரகமருந்துகள் தயாரிக்கவும் மருத்துவத்திற்கானகட்டமைப்பைநவீனமாக்கவும் அரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகஅமைச்சர் குறிப்பிட்டார் மருத்துவஉபகரணங்களைத் தயாரிக்கவும் இதில் குயசார்பு நிலையைஅடையவும் அரசுமுக்கியத்துவம் அளித்துவருவதாகஅவர் கூறினார் க்காதார்கட்டமைப்புகள் குறைவாகஉள்ளவடகிழக்குமாநிலங்களில் கூடுதல் மருத்துவகல்லூரிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளைஉருவாக்கஅரக்உறுதி பூண்டுள்ளதாகஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுகசெயற்குழுக் கூட்டம் இன்றுசென்னையில் நடைபெறுகிறது

சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கொள்ளவேண்டியஅணுகுமுறைகள் இக்கூட்டத்தில் குறித்து விவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மொத்தவியாபாரிகளுக்குமட்டும் தற்போதுஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

லே யில் நேற்று இரவு நிலநடுக்கமஏற்பட்டது அதுரிக்டர் அளவில் ஐந்து புள்ளிஒன்றாகபதிவானது கிருஷ்ணகிரிமாவட்டம் வறட்டணபள்ளிகிராமத்தில் தேசியஅளவிலான ஏழு நாள் நாடகபண்பாட்டுதிறன் பயிலரங்கம் நேற்றுதொடங்கியது நாடுமுழுவதும் உள்ளதேசியவிளையாட்டுமையங்களில் விளையாட்டுபயிற்சிகளைமீண்டும் தொடங்க இந்தியவிளையாட்டுஆணையம் முடிவு செய்துள்ளது டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் மாற்றுதிறணாளிகள் மற்றும் தடகளவீரர்களைத் தயார்படுத்தவும் இதரவீரர்களுக்குப் பயிற்சியளிக்கவும் இந்தமையங்களில் வனைசெய்யப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுஏற்படாமல் இருப்பதற்கானபாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகஅரசுகூறியுள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிநான்குவிக்கெட் வித்தியாக்தில் பஞ்சாப் அணியைவென்றது இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் பெங்களூருஅணி மும்பைஅணியைஎதிர்கொள்கிறது